நரேந்திர மோடி இன்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமியை தொடர்பு கொண்டு மாநிலத்தின் கொரோனா நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் பிளாஸ்மா தானம் தேசிய இயக்கமாக மாற வேண்டும் என மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் நாளைய தினமே பட்ஜெட் தாக்கல் செய்யவிருக்கிறார்

நரேந்திர மோடி இன்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமியை தொடர்பு கொண்டு மாநிலத்தின் கொரோனா நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் மாநிலத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பற்றிய விவரங்களை முதலமைச்சர் பிரதமரிடம் எடுத்துக் கூறினார்

மாநிலம் முழுவதும் வாகனங்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் பணிகளில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அசாம் முதலமைச்சர் திரு சரபானந்த சோனோவாலையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெள்ளம் கொரோனா மற்றும் பாக்ஜன் எண்ணெய் கிணறு தீ விபத்து நிலவரங்களை கேட்டறிந்தார் நிலைமைகளை சமாளிக்க தேவையான எல்லா உதவிகளும் வழங்கப்படும் என அவர் உறுதி அளித்தார் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரை நடத்துவது குறித்து மத்திய அரசு அண்மையில் நாடாளுமன்ற இரு அவைகளின் தலைவர்களை தொடர்பு கொண்டு இருப்பதாக மாநிலங்களவை தலைவரும் குடியரசுத் துணை திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்துள்ளார் மழைக்கால தலைவருமான கூட்டத்தொடர் மற்றும் நாடாளுமன்ற நிலைக் குழுக்களின் கூட்டங்களை நடத்துவது குறித்து மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லாவும் பல சுற்று விவாதங்களை நடத்தி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே குடியரசு துணை தலைவர் இன்ற முகநூலில் வெளியிட்டுள்ள பதிவு ஒன்றில் கொரோனா நிலவரங்களை எதிர்கொள்ளத் தேவையான தகவல்களை மக்களுக்கு வழங்குவதில் ஊடகங்கள் சிறப்பான முயற்சியில் சுடுபட்டு வருவதாக பாராட்டியுள்ளார் ஊடகங்களின் பங்களிப்பு இல்லாவிட்டால் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதே சமயம் தொலைக்காட்சி ஊடகங்களில் ஒரு பிரிவினர் நிலவரங்களை பெரிது படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பொது மக்கள் சரியான தகவல்களை பகிர்ந்து கொள்ள மட்டுமே சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் குடியரசுத் துணை தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் இன்று புதுடெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையும் டெல்லி காவல் துறையும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த பிளாஸ்மா தான இயக்கத்தை தொடக்கி வைத்தார்

கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்கள் மாதம் இருமுறை பிளாஸ்மா தானம் செய்யலாம் என்றும் இது ஒரு இயக்கமாக வளரும் போது நாட்டில் பெருளவிலான நற்பலன்கள் ஏற்படும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சர் கூறினார் போலீசார் பிளாஸ்மா தானம் செய்வதால் மற்றவர்களுக்கும் ஊக்கமளிப்பதாக அமையும் என்று பாராட்டு தெரிவித்தார்

பிளாஸ்மா தானம் செய்வதால் கொடையாளிகளுக்கு ஊறு எதுவும் விளையாது என்றும் அவர் கூறினார் நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவோர் விகிதம் அதிகரித்து வரும் நிலையில் உயிரிழப்பு விகிதமும் கட்டுப்பாட்டில் இருப்பதாக டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார்

புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ளது

பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒட்டி சட்டமன்ற வளாகம் முழுவதும் கிருமி நீக்கம் செய்யப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப் பட்டுள்ளது

சட்டமன்ற வளாகத்திற்குள் முகக் கவசம் சானிடைசர் பயன்பாடு உடல் வெப்ப பரிசோதனை சமூக இடைவெளி உள்ளிட்ட விதிமுறைகள் கட்டாயமாக்கப் பட்டுள்ளன நாளை சட்டமன்றத்தில் தாக்கல் ஆகும் பட்ஜெட் நடப்பு காங்கிரஸ் அரசின் கடைசி பட்ஜெட்டாகவும் தேர்தல் பட்ஜெட்டாகவும் அமைவதால் முக்கியமான சில அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம் பெறலாம் என எதிர்பார்க்கப் படுகிறது நிதி ஒதுக்கீடு இல்லாத அமலாக்க வாய்ப்பற்ற திட்டங்களை பட்ஜெட்டில் அறிவிக்க கூடாது என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது

மல்லாடி கிருஷ்ணராவ் கூறியுள்ளார்

புதுச்சேரியில் அதிகமாக மக்கள் கூடும் இடங்களில் சமூக இடைவெளி விதிமுறைகள் கடுமையாக அமல்படுத்தப்பட்டு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்களில் டாக்டர்கள் முழு அக்கறையுடன் சிகிச்சை பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் பொது மக்களும் தங்களின் பொறுப்புகளை புரிந்து கொண்டால் தான் அனைவரும் ஒருங்கிணைந்து கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் வாட்ஸ்அப்பில் இன்று இது தொடர்பாக செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் பொது மக்கள் அடிக்கடி ஒன்றுக் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் சிறு விழாக்களை ஒத்தி வைத்து கொரோனா பிரச்சனை முடியும் வரை காத்திருக்கலாம் என்றும் கூறினார் அண்டைத் தமிழகத்தில் கொரோனா பிரச்சனை இன்னும் தீவிரமாக இருப்பதை அவர் சூட்டிக் காட்டி அரசியல் செயல்பாட்டாளர்கள் சமூக சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளித்து விழிப்புணர்வு தகவல்களை பொது மக்களுக்கு வழங்க ஆக்கப்பூர்வ வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் மக்களிடையே தகவல் தொழில் நுட்பத்தின் பயன்பாட்டை அதிகரிக்க தேவை இருப்பதாகவும் அவர் கூறினார் மக்களின் வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரங்களை பாதுகாக்க தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் அனைவருக்கும் பொறுப்பு இருப்பதாக துணைநிலை ஆளுநர் மேலும் குறிப்பிட்டார்

அன்பழகன் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுகாதாரத் துறையில் கொரோனா கட்டுப்பாட்டு பணிகளுக்கு தனிப்பிரிவு ஒன்றை உருவாக்குதல் சுகாதாரத் துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்குதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் விவாதிக்க தேவை இருப்பதாகவும் மக்கள் இடையே அச்சத்தை போக்க உயர்நிலை குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் கூறினார் புதுச்சேரியில் பெரிய கடை காவல் நிலையம் கொரோனா பிரச்சனை காரணமாக இன்று மீண்டும் மூடப்பட்டது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமியை தொடர்பு கொண்டு மாநிலத்தின் கொரோனா நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் பிளாஸ்மா தானம் தேசிய இயக்கமாக மாற வேண்டும் என மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் நாளைய தினமே பட்ஜெட் தாக்கல் செய்யவிருக்கிறார்